வைக்கப்பட்டுள்ள இந்தியர்களை அழைத்துவர இரண்டு விமானங்களை இயக்க அரசு அனுமதி வழங்கியுள்ளது

திரு ரவிசங்கர் பிரசாத் உறுதியளித்துள்ளார்

கூறியிருப்பதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது

செயல்படும் என்று அதன் முதன்மை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள திரு பிரசாந்த் முகார் தெரிவித்துள்ளார்

இந்த பயணிகளை தில்லிக்கும் விசாகப்பட்டினத்துக்கும் அழைத்துவர இரண்டு ஏர் ஏஷியா விமான போக்குவரத்துக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளது டுவிட்டரில் இதைத் தெரிவித்துள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கோலாவம்பூர் விமான நிலையத்தில் இந்திய மாணவர்களும் பயணிகளும் தங்க வைக்கப்பட்டுள்ளதால் இந்த விமான போக்குவரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் தங்க வைக்கப்பட்டுள்ள பயனிகள் தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையை புரிந்து கொண்டு தொடர்புடைய நிறுவனங்களை அனுக வேண்டுமென்றும் அவர் தெரிவித்துள்ளார்

இவர்களுக்கான பயிற்சி இன்று வழங்கப்படுகிறது

கொரோனா வைரஸ் காரணமாக உருவாகியுள்ள சோதனைக் கூடங்களில் தேவையை கருதி இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தனது சோதனைக் கூடங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடிவு செய்துள்ளது

கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பு நடவடிக்கையாக ரயில்வே துறை பல ரயில்களை ரத்து செய்துள்ளது போதிய அளவு பயணிகள் பயணத்திற்கு பதிவு செய்யாததும் இதற்கு காரணமாகும் தெற்கு ரயில்வேயும் போதுமான பயணிகளின் பதிவு செய்யாததால் சில ரயில்களை ரத்து செய்துள்ளது

இது தொடர்பாக சுகாதார அமைச்சகம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்ப்பது சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவுவது போன்றவற்றை கடைப்பிடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கைகளை கழுவாமல் கண் மூக்கு மற்றும் வாய் பகுதியை தொட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் தப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இருமல் தம்மல் வரும்போது கைஞட்டை அல்லது டிஷு பேப்பரால் வாய் பகுதியப மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் மற்றும் சுவாசக் கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அனுக வேண்டும் என்றும் அப்போது முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டுமென்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோர் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மருத்துவர்கள் பதிலளிப்பார்கள்

கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலை அடுத்து ஐம்மு கஷ்மீர் அரசு வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதித்துள்ளது இதற்கான உத்தரவை துணைநிலை ஆளுநரின் ஆலோசகள் பிறப்பித்துள்ளாா் சுற்றுலாத்துறை செயலருக்கும் இது தொடர்பான உத்தரவு அனுப்பப்பட்டுள்ளது

கூட்டங்கள் நடத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது பி எஸ் என் எல் நிறுவனம் புத்துயிருட்டப்படும் என்று மத்திய தொலைத் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கள் பிரசாத் உறுதியளித்துள்ளார் மக்களவையில் இன்று இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் பி எஸ் என் எல் நிறுவனத்திலிருந்து தாமாக முன்வந்து ஓய்வுபெற்றவர்களுக்கான தொகை அரசு அறிவித்தபடி வழங்கப்படும் என்றார் பி எஸ் என் எல் நிறுவனத்தின் ஒப்பந்ததாரர்களுக்கும் உரிய தொகை வழங்கப்படும் என்றம் இதன் விளைவாக அதில் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியா்களுக்கும் சேர வேண்டிய தொகையும் அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளை அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து மேற்கொண்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கள் தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனைத் தெரிவித்தார்

தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ போப்டே தலைமையிலான அம்வு இந்த பிரச்சினையை தாமாக முன்வந்து வழக்காக எடுத்துக் கொண்டு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது

யெஸ் வங்கியின் ஏடிஎம் களில் பணம் தேவையான அளவிற்கு நிரப்பப்பட்டுள்ளதாகவும் வாடிக்கையாளர்கள் வழக்கம்போல தங்களது சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் வாடிக்கையாளர்கள் தங்களது டெபாசிட்டுகள் குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்

அண்மையில் பாகிஸ்தான் அதிபர் சீனாவுக்கு சென்ற பின் இரு நாடுகளும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் ஜம்மு கஷ்மீர் பற்றி கூறியிருப்பதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ஜம்மு கஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் அது உள்நாட்டு பிரச்சினை என்றும் இது குறித்து பேசுவது இந்தியாவின் உள்விவகாரத்தில் தலையிடுவதாகும் என்றும் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு ரவிஸ்குமார் தெரிவித்துள்ளார் சீனா உள்ளிட்ட மற்ற நாடுகள் இந்தியாவின் இறையாண்மையை மதித்து அதன் உள்விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என்று எதிர்பார்ப்பதாக அவர் கூறியுள்ளார் இந்திய நிலப்பரப்பை சட்டவிரோதமாக பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள பகுதியை சீனா பாகிஸ்தான் பொருளாதார மார்க்கம் என்ற வரைபடத்துக்குள் இணைத்திருப்பதை இந்தியா கடுமையாக ஆட்சேபிக்கிறது என்றும் திரு ரவிஸ்குமார் தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு எடுத்துக்காட்டாக சத்திஷ்கள் மாநிலம் திகழ்வதாக அம்மாநில சுகாதாரத்துறை ஊழியர்களை உலக சுகாதார அமைப்பு பாராட்டியுள்ளது